மோடி பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை இன்று தொடங்கி வைக்கிறார்

இனி விரிவான செய்திகள் உத்தரபிரதேசம் மாநிலம் வாரணாசி மற்றும் காஸியாப்பூர் ஆகிய இடங்களில் பிரதமர் திரு நரேந்திர மோடி பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை இன்று தொடங்கி வைக்கிறார் வாரணாசியில் அமைக்கப்பட்டுள்ள தெற்காசிய மண்டலத்திற்கான ஆறாவது சா்வதேச அரிசி ஆராய்ச்சி மையத்தையும் அவர் நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார் சார்க் நாடுகளுக்கான அரிசி ஆராய்ச்சி மையமாக இது திகழும் என்றும் இங்கு விவசாயிகளுக்கு பயிற்சியும் அளிக்கப்படும் என்றும் அரசு செய்தி குறிப்பு தெரிவிக்கிறது தெற்காசியாவில் அரிசி உற்பத்தியை குறையாமல் பார்த்துக்கொள்ள முக்கியமான பணிகளை ஆற்றும் வகையில் இந்த மையம் செயல்படும் வாரணாசியில் உள்ள தீன்தயாள் அஸ்டகாலா சங்குள் வர்த்தக மையத்தில் ஒரு மாவட்டம் ஒரு உற்பத்தி என்ற மண்டல உச்சிமாநாட்டில் பிரதமர் கலந்துகொள்கிறார் உள்ளுர் மக்களின் திறனை மேம்படுத்தவும் அவர்கள் தயாரிக்கும் கைவினைப்பொருட்கள் மற்றும் இதர பொருட்களை சிறிய நகரங்கள் மற்றும் மாநிலத்தில் உள்ள மற்ற மாவட்டங்களுக்கு கொண்டுசெல்லும் நோக்கத்தோடு இந்த மையம் அமைக்கப்பட்டுள்ளது காஸியாப்பூரில் பொது கூட்டம் ஒன்றில் உரையாற்றவுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி மகாராஜா சுஹில்தியோ நினைவு தபால்தலையையும் வெளியிடுகிறார் பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் பல்வேறு அடிப்படை கட்டமைப்பு திட்டங்களை தொடங்கி வைக்கிறார் பிரதமர் கார் நிக்கோபார் தீவில் அமைக்கப்பட்டுள்ள சுனாமி நினைவகத்திற்கும் சென்று மலர்வளையம் வைத்து மெழுகுவர்த்தி ஏற்றி அஞ்சலி செலுத்தவிருப்பதாக அதிகாரப்பூர்வ செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது அரோங்க் என்ற பகுதியில் புதிதாக அமைக்கப்படவுள்ள ஐடிஐ பயிற்சி நிலையத்திற்கும் பிரதமர் அடிக்கல் நாட்டவுள்ளார் போர்ட்பிளேயரில் தியாகிகள் நினைவு சின்னத்தில் அஞ்சலி செலுத்தவுள்ள பிரதமர் வரலாற்று சிறப்புமிக்க செல்லுலார் சிறைச்சாலைக்கும் சென்று பார்வையிடவுள்ளார்

அந்தமான் நிக்கோபார் தீவுகளுக்கான புதிய ஸ்டார்ட் அப் கொள்கையையும் அவர் வெளியிடுகிறார் பின்னர் சூரிய கிராமத்தில் ஏழு மெகாவாட் சூரிய மின்சக்தி நிலையத்தை தொடங்கி வைக்கிறார் பின்னர் பொது கூட்டம் ஒன்றிலும் பிரதமர் உரையாற்றவுள்ளார்

இதனால் உள்ளுர் சந்தையில் வொங்காயத்திற்கு நல்ல விலை கிடைக்கும் என்று மத்திய வேளாண் அமைச்சக செய்தி குறிப்பு தெரிவிக்கிறது வெங்காய வரத்து தற்போது அதிகரித்து அதன் விலை கணிசமாக குறைந்து வருகிறது சந்தைகளுக்கான இதனால் உள்ளுரில் வெங்காயத்தின் விலை வீழ்ச்சியடையாமல் இருக்க ஏற்றுமதி ஊக்கத்தொகையை அரசு அதிகரிக்க முடிவு செய்ததாக அந்த செய்தி குறிப்பு மேலும் தெரிவிக்கிறது நடப்பாண்டில் ஜூலை மாதத்திற்கு முன்பு சந்தைக்கு வந்த புதிய வெங்காயத்திற்கான ஏற்றுமதி ஊக்கத்தொகை ஏதும் வழங்கப்படவில்லை

சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு கடன் கிடைப்பதை உறுதிப்படுத்த அனைத்து நடவடிக்கைகளையும் ரிசர்வ் வங்கியும் அரசும் எடுத்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார் திரிபுரா மாநிலத்தில் தலைநகர் அகர்தாலா மாநகராட்சி தேர்தலில் ஆளும்கட்சியான பிஜேபி அமோக வெற்றி பெற்றுள்ளது

எதிர்கட்சிகளான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி காங்கிரஸ் ஆகிய கட்சிகள் மிக குறைந்த வாக்குகளையே பெற்றன தேர்தல் முடிவுகளை நேற்று அம்மாநில தேர்தல் ஆணையம் வெளியிட்டது அதேநேரத்தில் நேற்று முன்தினம் நடைபெற்ற இடைத்தேர்தலில் ஒரு வார்டில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வெற்றிபெற்றது கோவா மாநில சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தம் தொடர்பாக அம்மாநில மூத்த தேர்தல் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்த தலைமை தேர்தல் ஆணையர் திரு அலோக் லாவாசா அம்மாநிலத்திற்கு சென்றுள்ளார் கோவா மாநிலத்திற்கான தேர்தல் அனுகு திட்டத்தையும அவர் தொடங்கி வைக்கிறார் தலைநகர் பனாஜியில் இந்திய அஞ்சல் துறையுடன் இணைந்து தலைமை தேர்தல் ஆணையருக்கு கடிதம் எழுதும் போட்டி ஒன்றையும் அவர் தொடங்கி வைக்கவுள்ளார்

தொழில் கொள்கை மற்றும் முதலீட்டு மேம்பாடு மக்கள் தொடர்பு உள்ளிட்ட பல துறைகளை முதலமைச்சர் தன்வசம் வைத்துக்கொண்டுள்ளார் உள்துறை சிறைத் துறை நிர்வாகம் திரு பாலா பச்சானுக்கும் திரு தருண் பனோட்டுக்கு நிதித்துறையும் ஒதுக்கப்பட்டுள்ளது காங்கிரஸ் மூத்த தலைவர் திக்விஜய் சிங்கின் மகன் ஜெய்வர்தன் சிங்கிற்கு நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை ஒதுக்கப்பட்டுள்ளது கணினிகளை குழந்தைகள் பாதுகாப்பாக பயன்படுத்தும் வகையில் பள்ளிக் குழந்தைகளுக்கான கணினி பாதுகாப்பு வழிகாட்டு புத்தகம் ஒன்றை உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ளது கணினிகளை பாதுகாப்பாக மாணவர்கள் பயன்படுத்துவதற்கான கையேடு என்று இந்த புத்தகத்திற்கு பெயரிடப்பட்டுள்ளது மின்னஞ்சல் முறைகேடு உள்ளிட்ட கணினி வழியாக நடைபெறும் பல்வேறு குற்றங்களை தடுக்கும் வகையில் அதற்கு எதிரான விழிப்புணாவை குழந்தைகளிடம் ஏற்படுத்தும் வகையிலும் இந்த புத்தகம் தயாரிக்கப்பட்டுள்ளது சமூக வலைதளங்களில் அடையாம் தெரியாத வயதுவந்த நபர்களை நண்பர்களாக சேர்த்துக்கொள்வது தொடர்பாக குழந்தைகளுக்கு சில அறிவுறுத்தல்களும் இதில் வழங்கப்பட்டுள்ளது அடையாள திருட்டு வேலைவாய்ப்பு தொடர்பான திருட்டுக்கள் மின்னஞ்சலை திருடி அதில் உள்ள தகவல்களை தவறாக பயன்படுத்துதல் உள்ளிட்ட பல்வேறு வகையான குற்றங்கள் இதில் விளக்கப்பட்டுள்ளன அத்தகைய குற்றங்களிலிருந்து தஙகளை பாதுகாத்துக்கொள்ள குழந்தைகளுக்கு ஆலோசனைகளும் இந்த புத்தகத்தில் வழங்கப்பட்டுள்ளன பங்களாதேஷில் புதிய பிரதமரை தேர்வு செய்ய நாளை பொது தேர்தல் நடைபெறயுள்ளதையொட்டி இந்தியா மூன்று பார்வையாளர்களை அந்நாட்டுக்கு அனுப்பி வைத்துள்ளது பங்களாதேஷ் தலைமை தேர்தல் ஆணையம் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் இந்தியா இவர்களை அனுப்பி வைத்துள்ளது அவாமி லீக் கட்சியின் தலைவரான தற்போதைய பிரதமர் திருமதி ஷேக் ஹசினா நான்காவது முறையாக தொடர்ந்து பிரதமராகும் வகையில் இந்த தேர்தலை சந்திக்கிறார் முன்னாள் பிரதமர் திருமதி கலிதா ஜியா தலைமையிலான பங்களாதேஷ் தேசிய ககட்சி முக்கிய எதிர்கட்சியாக தேர்தல் களத்தில் உள்ளது தற்போது திருமதி கலிதா ஜியா ஊழல் வழக்கில் குற்றம்சாட்டப்பட்டு சிறையில் உள்ளார் பங்களாதேஷ் தேசிய கட்சியின் தலைமையில் அமைக்கப்பட்டுள்ள தேசிய ஐக்கிய முன்னணி தற்போதுள்ள ஆளும் கட்சிக்கு கடும் போட்டியை ஏற்படுத்தியுள்ளது

பொது மக்களுக்கு தரமான குறைந்த கட்டணத்திலான சுகாதார சேவை கிடைப்பதை உறுதிப்படுத்துவது அவசியம் என்று குடியரசுத்தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் விலியுறுத்தியுள்ளார்

அமெரிக்காவில் வசிக்கும் இந்திய வம்சாவளியை சேர்ந்த மருத்துவர்களும் உலகின் பல்வேறு நாடுகளில் மருத்துவ பணியில் ஈடுபட்டுள்ள இந்திய வம்சாவளியை சேர்ந்த மருத்துவர்களும் இணைந்து இந்த மாநாட்டிற்கு ஏற்பாடு செய்திருந்தனா் மெக்சிகோ நாட்டிலிருந்து அகதிகள் அமெிக்காவுக்குள் நுழைவதை தடுக்க சுவர் எழுப்பும் தனது திட்டத்திற்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நிதி ஒதுக்க மறுத்தால் அமெரிக்காவின் தென்பகுதி எல்லையை முற்றிலுமாக மூடப்போவதாக அந்நாட்டு அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் எச்சரித்துள்ளார் சுற்றுச்சுவர் அமைக்கும் திட்டத்தை முடிக்கவும் குடியேற்ற விதிகளில் திருத்தங்கள் செய்யவும்

ஹைதராபாதில் நேற்று நடைபெற்ற இந்திய பரிமியர் பேட்மின்டன் லீக் போட்டியில் உலக தரவரிசை பட்டியலில் பத்தாவது இடத்தில் உள்ள பெய்வென் ஸாங் ஒலிம்பிக் போட்டியில் வெள்ளிப்பதக்கம் வென்ற பி வி சிந்துவை தோற்கடித்தார்

அவதா வாரியர்ஸ் அணி கலப்பு இரட்டையர் மகளிர் ஒற்றையர் ஆடவர் ஒற்றையர் போட்டிகளிலும் ஐதராபாத் ஹண்டர்ஸ் அணி ஆடவர் ஒற்றையர் ஆடவர் இரட்டையர் போட்டிகளிலும் வெற்றிபெற்றது இன்று புனேயில் ஷிவ்சத்ரபதி விளையாட்டு அரங்கில் நடைபெறும் போட்டிகளில் மும்பை ராக்கெட்ஸ் அணி புளே செவன் ஆக்சஸ் அணியையும் டெல்லி டேசஸ் அணி வடகிழக்கு வாரியர்ஸ் அணியையும் சந்திக்கின்றன